ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்ட தொழில் துறையை ஊக்குவிக்கவேண்டியதன் அவசியத்தையும் ஆய்வறிக்கை வலியுறுத்துகிறது

உத்தரவு பிறப்பிக்கும் வரை நிறுத்திவைக்குமாறு விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

வெற்றிபெற்றது

உள்கட்டமைப்புத் துறையை விரிவாக ஆய்வு செய்துள்ள அந்த அறிக்கையில் வளர்ச்சியை எட்டுவதற்கு உள்கட்டமைப்பில் முதலீடு அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது மின் பற்றாக்குறை போதிய போக்குவரத்து வசதியின்மை போன்ற காரணங்களால் ஒட்டுமொத்த வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது

நாட்டு நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களின் நம்பிக்கைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும் வகையில் தேவையான சுட்டங்களை இயற்ற வேண்டும் என்று அரசியலமைப்புச் சுட்டம் நாடாளுமன்றத்திடமும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் எதிர்பார்க்கிறது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

ராமஜென்மபூமி தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்போதும் நாட்டு மக்கள் தங்களின் பக்குவத்தை வெளிப்படுத்தியதற்காக குடியரசுத் தலைவர் பாராட்டு தெரிவித்தார் பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களும் மகளிரும் நலத்திட்டங்கள் மூலம் பயனடைந்திருப்பதாக அவர் தெரிவித்தாா் மத்திய அரசின் அனைவரும் இணைவோம் அனைவரும் முன்னேறுவோம் திட்டங்களின் மூலம் பரவலாள முறையில் அனைவருக்கும் நலத்திட்டங்கள் சென்றடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் வடகிழக்கு மாநிலங்களில் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் நாடு சுதந்திரம் அடைந்த பின்னா் பாகிஸ்தானில் வாழும் இந்துக்களும் சீக்கியர்களும் பெரும் இன்னல்களுக்கு உள்ளானதாகவும் அவர்களின் இன்னலை போக்குவதற்கு காந்தியடிகள் விரும்பியதாகவும் குறிப்பிட்ட குடியரசுத் தலைவா் அவா்களின் நலனுக்காகவே குடியுரிமை திருத்தச் சுட்டம் அமல்படுத்தப்பட்டதாகத் தெரிவித்தாா்

சிறுபான்மையினரின் நலனை பாதுகாப்பதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் முதல்முறையாக அவர்களுக்கான சைகை சிறப்பு அசராதி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கு சிறப்பு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்

காங்கிரஸ் திமுக ராஷ்ட்ரீய ஜனதாதள் இடதுசாரி மற்றும் இதர எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு பட்டை அணிந்து நாடாளுமன்றத்திற்கு வந்திருந்தனா் முன்னதாக அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர்

இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் பல ஆண்டுகளாக நாடு சந்தித்து வந்த சவால்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உலக அரங்கில் உயர்ந்த இடத்தை இந்தியா பெற்றிருப்பதையும் நல்லிணக்கம் சகோதரத்துவம் போன்ற பண்புகளால் இந்தியா சாதித்தவைகளும் குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்

சொத்துக்கள் உருவாக்கத்திற்கு பொருளாதார ஆய்வறிக்கை முக்கியத்துவம் அளித்திருப்பதாக தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலகளாவிய பொருளாதாரத்தில் பல நாடுகளில் மந்த நிலை ஏற்பட்டிருப்பதன் தாக்கம் இந்தியாவிலும் உணரப்படுகிறது என்று கூறினார் வரும் நிதியாண்டுக்கான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது

அவரது பட்ஜெட் உரை அகில இந்திய வானொலியிலும் தூர்தர்ஷனிலும் நேரவையில் ஒலிபரப்பாகும் சீனாவில் கொரோனா வைரஸ் பாதித்துள்ள வூஹானிலிருந்து இந்தியர்களை அழைத்துவரும் பணியை மத்திய அரசு தொடங்கியுள்ளது

பொறியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு ஊழியர்களும் விமானத்தில் உள்ளனர் நோய் பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ள தேவையான உபகரணங்களும் எடுத்துச்செல்லப்படுகின்றன இரண்டாவது சிறப்பு விமானம் நாளை புதுதில்லியிலிருந்து புறப்படுகிறது இதற்கிடையே சீனாவில் உள்ள தமிழக மாணவர்கள் பாதுகாப்பாக உள்ளனர் என்று சீன வானொலியின் செய்திப்பிரிவு செய்தியாளர் இலக்கியா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீனாவிலிருந்து வரும் பயணிகளிடம் விமான நிலையங்களில் தீவிர பரிசோதனை செய்யப்படுகிறது என்றார்

நாளை நிறைவேற்றப்படவிருந்த தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்கக்கோரி குற்றவாளிகள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த கூடுதல் அமர்வு நீதிபதி திரு தர்மேந்தர் ரானா இன்று இந்த உத்தரவை பிறப்பித்தார் ஊழல் அற்ற நிர்வாகம் தூய்மையான காற்று மற்றும் குடிநீர் போன்றவை தலைநகர் தில்லியில் உறுதி செய்யப்படும் என்று பிஜேபி தில்லி சுட்டப்பேரவை தேர்தலுக்கு வெளியிட்டிருக்கும் தேர்தல் அறிக்கையில் உறுதி அளித்துள்ளது

வெலிங்டனில் நடைபெற்ற நியூசிலாந்துக்கு எதிரான நான்காவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சூப்பர் ஒவரில் வெற்றிபெற்றது

இரு அணிகளும் சம நிலையில் இருந்ததால் சூப்பர் ஓவர் முறை பின்பற்றப்பட்டது